ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

நாராயணசாமி அலையன்ஸ் பிரான்சே கலையரங்கத்தில் நாளை மாலை துவக்கி வைக்கிறார் காரைக்காலில் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு அன்னதானம் செய்ய விரும்புவோர் உணவு பாதுகாப்புத் துறையிடம் இருந்து முன் அனுமதி பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு அர்ஜுன் சர்மா அறிவித்துள்ளார் விவசாயிகளின் நலனை மையமாகக் கொண்டே மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நிகழ்ச்சி ஒன்றில் காணொளி காட்சி மூலம் பேசிய அவர் விவசாயிகளின் கோரிக்கைகளைக் கேட்பதற்கு அரசு எப்போதும் தயாராக இருப்பதாகக் கூறினார்

இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்

நிதித் துறை செயலர் டாக்டர் ஏ பி பாண்டே தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு

பி

தருண் பஜாஜ் மற்றும் மூத்த அதிகாரிகள் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தயாரிப்பதற்கு முன்பாக தொழில் மற்றும் வர்த்தகத் துறையினர் மற்றும் நிதித் துறை வல்லுநர்களுடன் நிதி அமைச்சகம் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் நடத்தி அவர்களது கருத்துக்களைக் கேட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கொரோனா அச்சுறுத்தலால் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை இந்தியா திறமையாகக் கையாண்டதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் புதுடில்லியில் சர்வதேச கொரோனா வைரஸ் குறும்படத் திரைப்பட விழாவில் பேசிய அமைச்சர் திரு ஜவடேகர் இந்த ஆண்டு மாதமே கொரோனா வைரசின் ஜனவரி தாக்கம் கண்டு பிடிக்கப்பட்டதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு வழிகாட்டுதலின்படி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொரோனா அச்சுறுத்தல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு உள்ளதாக அவர் பெருமிதத்துடன் கூறினார்

முதலமைச்சர் திரு

நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் நாடாளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் செய்தி விளம்பரத் துறை அரசுச் செயலர் திரு

இந்த இடங்கள் டெல்லி மகாராஷ்டிரா ஜபல்பூர் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது

பிடெக் உயிரியல் சார்ந்த படிப்புகள் விவசாயம் பி பார்ம் கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கு ஏராளமானோர் விண்ணப்பித்து இருந்தனர்

இன்று முதல் சேர்க்கைக்கான கடிதத்தை மாணவர்கள் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

மைக்கேல் ஃபென்னோ தெரிவித்துள்ளார்